சிக்கிமின் முதலாவது விமான நிலையத்தை பாக்கியாங் ல் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நேற்று உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமான பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டத்தை தொடக்கிவைத்தப்பின் பிரதமர் சிக்கிம் தலைநகர் காங்டாக் சென்றடைந்தார் பாக்கியாங் விமான நிலையம் மக்கள்போக்குவரத்திற்கு பெரிதும் உதவும் என்று பிரதமர் தமது டுவிடடர் செய்தியில் தெரிவித்துள்ளாார்

இது காங்டாக்கிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த விமான நிலையத்திலிருந்து முதலாவது விமானப் போக்குவரத்தை ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் அடுத்த மாதம் நான்காம் தேதி தொடங்குகிறது இந்த விமானம் கொல்கத்தாவிற்கும் சிக்கிமிற்கும் இடையே இயக்கப்படும்

பின்னர் இந்த விமான நிலையத்திலிருந்து சர்வதேச விமான சேவைகளும் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் பூட்டான் நேபாள் பங்களாதேஷ் நாடுகளுக்கு இந்த நிலையத்திலிருந்து விமானங்கள் இயக்கப்படும் என்று அவர் கூறினார் ஏவுகணைகளை எதிர்த்து தாக்கவல்ல ஏவுகணையை இந்தியா ஒடிஷா சடற்கரைக்கு அப்பாலிலிருந்து வெற்றிகரமாக சோதித்துள்ளது இரண்டு அடுக்கு கண்டம்விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குவதில் இந்த சோதனை முக்கியமான படி என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன நேற்று இரவு மணி எட்டு இந்துக்கு அப்துல் கவாம் தீவில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து இந்த ஏவுகணை சோதிக்கப்பட்டது பிர்திவி பாதுகாப்பு வாகனத் திட்டம் என்ற பெயர் கொண்ட இச்சோதனை பூமிக்கு மேலே ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கவல்லது என்று பாதுகாப்பு அராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பின் விஞ்ஞானி ஒருவர் தெரிவித்தார் ஆந்திரப் பிரசேத்தில் மக்கள் பிரதிநிதிகளுக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் அரக்குவேலி சுட்டப்பேரவை உறுப்பினர் கிடாரி சர்வேஸ்வர ராவ் முன்னாள் சுட்டப்பேரவை உறுப்பினர் சிவேரி சோமா ஆகியோரை மாவோயிஸ்டுகள் கட்டுக்கொன்ற சம்பவத்தை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவங்களை அடுத்து உயர்நிலை காவல்துறை அதிகாரிகளுடன் நிலைமையை ஆய்வு செய்த மாநில அரசு தலைமைச் செயலாளர் திரு தினேஷ் குமார் பொது மக்கள் பிரதிநிதிகளுக்கு குறிப்பாக கிராம பயண திட்டம் மேற்கொண்டுள்ளவர்களுக்கு பாதுகாப்பை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொண்டார் மாவோயிஸ்ட் பகுதிகளில் தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன பூட்டானை தனது சொந்த குடும்பத்தின் ஒரு பகுதியாகவே இந்தியா கருதுகிறது என்று குடியரக துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியிருக்கிறார் புத்தில்லியில் நேற்று பூட்டான் வார கொண்டாட்டத்தை அவர் பூட்டான் மன்னரின் தாயார் சங்கே சோடன் வுடன் இணைந்து தொடங்கிவைத்து பேசினார் இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இடையே தூதரக உறவுகள் ஏற்பட்டதன் பொன்விழா கொண்டாட்ட நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது

புதுதில்லியில் நேற்று இந்திய ஒலிம்பிக் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த ஆசிய விளையாட்டுக்களில் பதக்கம் வென்றவர்களுக்கான பாராட்டு நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசினார் விளையாட்டு வீரர்கள் தங்களது விளையாட்டுக்களில் கவனம் செலுத்தி வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

அவர் சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்தார் திரு போட்டுகே நரசிம்மராவ் அமைச்சரவையில் நிதித்துறை இணையமைச்சராக பணியாற்றியவர் திரு போட்டுகே மறைவுக்கு மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்நாவிஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார்

எதிர்க்கட்சியினர் தேசிய மக்கள் பதிவேடு பெட்ரோல் டீசல் விலைகள் சட்டம் ஒழுங்கு நிலைமை ஆகிய பிரச்சினைகளை எழுப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது கஷ்மீரை நாட்டின் இதர பாகங்களுடன் இணைக்கும் முக்கிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்த மழை காரணமாக உதம்பூர் மாவட்டத்தில் ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளது கேரி மற்றும் மாட் முகாம் பகுதிகளில் மிகப்பெரிய நிலச்சரிவு காரணமாக நேற்று காலை முதல் நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது நிலச்சரிவுகளை அகற்றும் பணிக்கென கனரக இயந்திரங்கள் இந்த இடங்களுக்கு இந்த கொண்டுசெல்லப்பட்டிருப்பதாக போக்குவரத்து காவல் அதிகாரிகள் தெரிவித்தனர்

மாநில முதலமைச்சர் திரு ஜெய் ராம் தாக்கூர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்பட்டதாக அரசு செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையை அடுத்து திரு தாக்கூர் உயர்நிலைக்கூட்டம் நடத்தி நிலைமையை குறிப்பாக குல்லு சாம்பா கின்னார் லாஹால் ஸ்பிட்டி மாவட்ட நிலைமைகள ஆய்வு செய்தார்

மாலத்தீவு அதிபர் தேர்தலில் எதிர்க்கட்சி வேட்பாளர் திரு இப்ரஹிம் முகமது சோலி வெற்றி பெற்றுள்ளார்

இந்த தேர்தலில் இவர்கள் இருவரை தவிர வேறு எவரும் போட்டியிடவில்லை முக்கிய எதிர்ப்பாளர்கள் பலர் சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர் அல்லது நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின்போது எதிர்க்கட்சியினர் மீது பல்வேறு தடைகள் விதிக்கப்பட்டிருந்தள அதேபோல் ஊடகங்கள் மீதம் பல தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன் மாலேயில் செய்தியாளர்களிடம் பேசிய நான்கு கட்சிகளின் கூட்டணி வேட்பாளரான திரு சோலி மாலத்தீவில் நியாயமான அமைதியான சமுதாயத்தை உருவாக்க பாடுபடப்போவதாக கூறினார் உலக எண்ணெய் சந்தைக்கு எண்ணெய் வழங்குவது திருப்திரமாக உள்ளது என்று சவுதி அரேபிய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கலீத் அல் ஃபாலி கூறியிருக்கிறார் எண்ணெய் விலைகளை குறைக்க உற்பத்தியை உடனடியாக உயர்த்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்தவேண்டுகோளை அடுத்து நேற்று அவர் இதைத் தெரிவித்தார் அல்ஜியஸில் நடைபெற்ற எண்ணெய் உற்பத்தியாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற திரு ஃபாலி எதிர்கால எண்ணெய் உற்பத்தி உயர்வுக்கு வாய்ப்பு உண்டு என்று கூறினார் வரும் நவம்பர் முதல் ஈரான் நாட்டு கச்சா எண்ணெய்க்கு அமெரிக்கா தடை விதிக்கும்போது உற்பத்தி உயர்த்ப்படும் என்றார்

இதனை அடுத்து ஈரானின் எண்ணெய் தொழில் பாதிப்புக்குள்ளானது

இந்த தகவலை நைஜீரியாவின் கடல்சார் அமைப்பு நேற்று தெரிவித்தது

பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பெற்ற மிகப் பெரிய வெற்றி இது என்பது குறிப்பிடத்தக்கது இதன்மூலம் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறுவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது

மற்றொரு இந்திய வீரர் நவீன் சிஹாக் தமது பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்றார்